கஷ்மீர் பிரச்சினை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான இருதரப்பு விவகாரம் றி என்றும் அதை இருநாடுகளும் பேச்சுவார்த்தை மூவம் தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் பிரான்ஸ் கூறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் ஐஎன்எக்ஸ் மீடியா ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு ப சிதம்பரம் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு தில்லி ஜோர்பாக்கில் உள்ள அவரது இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் பின்னர் தில்லியிலுள்ள சிபிற தலைமை அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அவர் அழைத்து செல்லப்பட்டார் அவர் சிபிஐ நீதிமன்றத்தில் இன்று ஆஐர்படுத்தப்படவுள்ளார் முன்னதாக கடந்த செவ்வாயக்கிழமை சிதம்பரத்தின் முன் ஜாமீன் மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்தது அதை தொடர்ந்து அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரது சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முன் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திரு ப சிதம்பரம் சார்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நேற்று நிராகரித்து முன் ஜாமின் மனு பட்டியலிடப்படாமல் அதை விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு என் வி ரமணா திரு சந்தான கவுடர் திரு அஜய் ரஸ்தோகி ஆகியோர் அடங்கிய அமர்வு கூறியது நேற்றைய தினமே முன்ஜாமீன் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று திரு சிதம்பரத்தின் சார்பில் ஆஜரான திரு கபில்சிபல் தொடர்ந்து வலியுறத்திய நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதனிடையே கடந்த செவ்வாய்கிழமையிலிருந்து தலைமறைவாக இருந்து வந்த திரு ப சிதம்பரம் நேற்றிரவு தில்லியிலுள்ள காங்கிரஸ் தலைம் அலுவலகத்திற்கு சென்று செய்தியாளர்களை சந்தித்தார் தான் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி ஓடவில்லை என்றும் தமது வழக்கறிஞர்களுடன் ஜாமீன் மனு குறித்து ஆலோசித்ததாகவும் கூறினார்

ஐ என் எக்ஸ் மீடியா ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு ப சிதம்பரத்திற்கு ஆதரவு தெரிவித்து வரும் காங்கிரஸ் தலைவர்களுக்கு பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஜி வி எல் நரசிம்மராவ் திரு ராகுல்காந்தியும் திருமதி பிரியங்கா காந்தியும் திரு சிதம்பரத்தின் முறைகேடான நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு வழங்குவது போல் நடந்துகொள்வதாக குற்றம்சாட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைள் நாடுகளுக்கான அரசு முறை பயணத்தை இன்று தொடங்குகிறார்

அந்நாட்டின் பிரதமர் திரு எட்வர்டு சார்லஸ் பிலிப்பையும் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசவுள்ளார் பாரிசில் உள்ள யுனெஸ்கோ தலைமை அலுவலகத்தில் இந்திய சமுதாயத்தினர் மத்தியிலும் பிரதமர் உரையாற்ற உள்ளார்

சூரிய சக்தி கூட்டமைப்பு தகவல் தொழில்நுட்பம் இணையதள பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக இருநாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே நல்ல ஒத்துழைப்பு நிலவி வருகிறது பிரதமரின் இந்த பயணம் இந்த துறைகளில் மேலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் பிற துறைகளிலும் ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் பிரான்சுக்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் கவத்ரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் பிரான்ஸ் பயணத்தை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்சுக்கு செல்லவுள்ளார் அங்கு அந்நாட்டின் உயரிய விருதான ஆடர் ஆப் சயீத் விருது பிரதமருக்கு வழங்கப்படுகிறது அதன் பின்னர் அவர் பஹ்ரைன் செல்ல உள்ளார் மனாமாவில் புதப்பிக்கப்பட்டுள்ள கிருஷ்ணர் ஆலயத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் பஹ்ரைன் மன்னருடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார் பஹ்ரைனுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அமைச்சரவையின் புதிய செயலாளராக உள்துறை செயலாளர் திரு ராஜீவ் கவுபா நியமிக்கப்பட்டுள்ளார்

கஷ்மீர் பிரச்சினை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான இருதரப்பு விவகாரம் என்றும் அதை இருநாடுகளும் பேச்சுவார்த்தை மூவம் தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் பிரான்ஸ் கூறியுள்ளது

ஜம்மு கஷ்மீரில் தற்போது நிலைமை மேலும் மேம்பட்டுள்ளதாகவும் நேற்று கஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பெரிய அளவில் விரும்பதகாத சும்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மண்டல டி ஐ ஜி திரு வி கே பிர்டி ஜம்மு பகுதியில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கியதாக தெரிவித்தாா் கஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் ஓரிரு சிறிய சும்பவங்கள் மட்டுமே நடைபெற்றதாகவும் அவை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார்

பங்கு சந்தையில் முறைகேடான வகையில் வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் குறித்து தகவல் வழங்குவோருக்கு அதிகபட்சமாக ஒரு கோடி ருபாய் வரை வெகுமதி வழங்க இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் செபி முடிவு செய்துள்ளது நேற்று நடைபெற்ற வாரிய கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தகவல்களை பெற்று அவற்றை ரகசியமாக வைத்திருக்கவும் அந்த தகவல்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தீர்வுகாணவும் தனி அலுவலகம் ஒன்றை ஏற்படுத்தவும் செபி முடிவு செய்துள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் உள்ளுர் அளவில் நிதி திரட்டிக்கொள் வகை செய்யும் முனிபாண்ட் பத்திரங்கள் மீதான விதிமுறைகளை தளர்த்தவும் செபி முடிவெடுத்துள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவுக்கு உரிய நீர் பங்கீடு கிடைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக ஐல்சக்தி துறை அமைச்சர் திரு கஜேந்திர செகாவத் கூறியுள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இப்பந்தத்தலிருந்து விலக இந்தியா சார்பில் எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறினார் பாகிஸ்தானுக்கு செல்லும் கூடுதல் நீரை இந்தியாவே பயன்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை மற்றும் நாட்டின் உள்விவகாரங்களில் பிற நாடுகள் தலையிடுவதை தவிர்ப்பது போன்றவற்றில் பரஸ்பரம் ஆதரவு அளிப்பது என இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதி செய்துள்ளன மாஸ்கோ சென்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ரஷ்ய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு நிக்கோல் பட்ருகேவ் வை நேற்று சந்தித்து பேசினார் பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் மற்றும் தீவிரவாத ஒழிப்பு உள்ளிட்டவை குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் கிழக்கித்திய நாடுகள் பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டிற்காக ரஷ்யாவின் விலாடிவோஸ்டோக் நகருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் செல்லவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஜித் தோவல் ஆய்வு செய்தார் ரஷ்யாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ரோஸ்கோஸ்மோஸ் அமைப்பின் இயக்குநர் திரு டிமிட்ரி ரோகோஸின்னை திரு அஜித் தோவல் சந்தித்து விண்வெளி ஆய்வில் இருநாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினாா் மாலியில் ராணுவத்தினரின் வாகன அணிவகுப்பு மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழந்தனர் வடக்கு மாலியில் போனி மற்றும் அம்போரி பகுதிகளுக்கு இடையே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவம் கூறியுள்ளது

உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது போட்டி இன்று தொடங்குகிறது